நாடாளுமன்றத்தின் அனைத்து பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ஆஸ்ட்ரியாவின் டோம்னிக் தீம் கைப்பற்றியுள்ளார்

முதல் நாளான இன்று மக்களவையில் மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்ற உறுப்பினர் ர்

நாளைமுதல் மாநிலங்களவை காலையிலும் மக்களவை மாலையிலும் இரண்டு பகுதிகளாக கூட உள்ளன

நரேந்திரமோடி நாட்டின் எல்லைப் பாதுகாப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புப் படை வீரர்களின் பின் ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் ஒருமித்த நிற்பதாக குறிப்பிட்டார் நாட்டை இரவு பகல் பாராமல் பாதுகாத்துவரும் வீரர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து தோள் கொடுத்து நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இக்கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய வியங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறியஅவர் எவ்வளவு அதிகமாக விவாதங்கள் நடைபெறுகிறதோ அவ்வளவிற்கும் நன்மை பயக்கும் என்றார் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்வார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

மத்தியஅரசிடம் கேள்விகளை எழுப்ப பல்வேறு வழிகள் இருப்பதாக கூறியஅவர் அரசும் அனைத்து விவாதங்களுக்கும் பதிலளிக்க தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார்

அத்தகைய பொன்னான நேரத்தை கோவிட் சூழல் காரணமாக ரத்து செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார்

நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார்

மக்களவை இன்று எழுத்துமூலமாக அவர் அளித்த பதிலில் சுற்றுலா துறையில் வேலை இழப்பு குறித்து கணக்கெடுக்கப்படா விட்டாலும் தொழில்துறையினர் தரும் தகவல்களின் அடிப்படையில் பாதிப்புகள் குறித்து விரைவில் ஆய்வுகள் நடத்தப்படும் என்றும் கூறினார்

தனபால் இரங்கல் குறிப்புகளை வாசித்தார் தொடர்ந்து அனைவரும் எழுந்துநின்று மறைந்த முன்னாள் அதனை உறுப்பினர்களுக்கு சில மணித்துளிகள் அஞ்சலி செலுத்தினார்கள் அதனை தொடர்ந்து முன்னாள் குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் நாடாளுமன்ற மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எச் வசந்த்குமார் உட்பட கோவிட் தொற்றில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும்வைகியல் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு வியங்கள் குறித்தும் விவாதங்கள் நடைபெறும் என தெரிகிறது

ஸ்டாலின் தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய மாநிலஅரசு மத்தியஅரசுக்கு போதிய அழுத்தம் தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கை அதனை நிறைவேற்றும் வகையில் பிரதமரையோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களையோ சந்தித்துப்பேசி உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றார்

முன்னதாக திமுக உறுப்பினர்கள் அனைவரும் நீட் தேர்விற்கு எதிரான வாசகங்களை உள்ளடக்கிய முகக் கவசங்கள் அணிந்தபடி இன்று பேரவைக்கு வந்திருந்தனர்

எடப்பாடி கே

பதக்கங்கள் பெறுபவர்களுக்கு அவரவர் பதவிகளுக்கேற்றவாறு பதக்க விதிகளின்படி வெண்கல பதக்கம் மற்றும் ஒட்டுமொத்த மானியத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஸ்ருஸ்ரு ஹிந்தி தினம் நாடு முழுவதும் ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு ஹிந்தி மொழி வளர்ச்சிக்காக பணியாற்றியவர்களை பாராட்டியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ா விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் ஹிந்தி மொழியை மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டார்

இதுகுறித்து மாவட்ட சுகாதாரப்பணிகள் துணை இயக்குநர் திரு

ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் வரலாற்றில் வீரர் ஒருவர் முதல் இரண்டு செட்களை இழந்து அடுத்த செட்களை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுவது இதுவே முதன்முறையாகும்